இந்தியாவின் புதிய தொழில் தொடங்குவதற்கான மேடையைப் பயன்படுத்தி உலக சவால்களுக்கு தீர்வுகாண முன்வருமாறு உலக நிறுவனங்களின் முதன்மை நிர்வாக அலுவலர்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் தப்பியோடிய குற்றவாளி மெகுல் சோக்ஸ்கி விரைவில் விசாரணைக்கு என இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் என்று ஆன்டிகுவா மற்றும் பார்படா பிரதமர் திரு கேஸ்டன் ப்ரவுனி கூறியுள்ளார் சர்வதேச பண நிதியத்தின் புதிய தலைவராக பல்கேரியா நாட்டின் கிரிஸ்டாலினா ஜார்ஜியேவா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

இனி விரிவான செய்திகள் பிரதுமர் திரு நரேந்திர மோடி லாட்டி நியூயார்க் அரண்மனையில் நேற்று நடைபெற்ற முதவாவது இந்தியா கேரிக்கோம் தலைவர்கள் உச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார் கரீபிய சமுதாயம் மற்றும் பொதுச் சந்தை என்று பொருள்படும் கேரிக்கோம் அமைப்பு நாடுகளின் தலைவர்களுடன் பருவ நிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்வது இந்த நாடுகளுடன் இந்தியாவின் பங்களிப்பை அதிகரிப்பது குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினாா் இந்த தகவலை தெரிவிக்கும் வெளியுறவு அமைச்சக அறிக்கை

மேலும் இந்த நாடுகளில் குரியசக்தி மற்றும் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி

ஆன்டிகுவா மற்றும் பார்புடா பகாமாஸ் பார்படோஸ் பெலிஜி டோமினிகா கிரினாடா கயானா ஹய்த்தி ஜமைக்கா செயின்ட் கிட்ஸ் மற்றும் நீவிஸ் செயின்ட் லூசியா செயின்ட் வின்சென்ட் அன்டு கிரினாடைன்ஸ் சுரினாம் ட்டிரினிடாட் மற்றும் டுபாகோ ஆகிய கரீபிய தீவு நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர்

கபாளாவிலுள்ள ஜார்ஜ் டவுனில் தகவல் தொழில்நுட்ப சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று பிரதமர் அறிவித்தார் பெலிசியில் தொழில் பயிற்சி மையம் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தாா் டோரியான் புயலால் இந்த பகுதிக்கு குறிப்பாக பகாமாசுக்கு ஏற்பட்ட பேரழிவு குறித்து பிரதமர் இரங்கலை தெரிவித்துக்கொண்டார் கேரிக்காம் நாடுகளுடன் அரசியல் பொருளாதார பண்பாட்டு உறவுகளை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர்

இந்த நாடுகளின் நாடாளுமன்ற குழுவினர் இந்தியாவுக்கு வருமாறு பிரதமர் அழைப்பு விடுத்தாா் கூட்டுறவை வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் முயற்சிகளை வரவேற்பதாகவும் அவற்றுக்க முழு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக உள்ளதாகவும் கேரிக்கோம் தலைவர்கள் தெரிவித்தனர் ஒத்துழைப்புக்கான துறைகளை விரைவில் கண்டறிய கூட்டுப் பணிக்குழு அமைப்பது என்பது கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது

ஐ பி எம் வால்மார்ட் கோக்கோ கோலா லாக்ஹீடு மார்ட்டின் ஜே பி மோர்கன் அமெரிக்கன் டவர் கார்ப்பரேஷன் ஆப்பிள் கூகுள் மேரியட் வீசா மாஸ்டர் கா்டு த்ரீ ளம் பேங்க் ஆப் அமெரிக்கா பெப்சிஉள்ளிட்ட பெரிய நிறுவனங்களின் உயர் நிலை நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர் மத்திய வர்த்தக துறை அமைச்சர் திரு பியூஸ் கோயலும் இக்கூட்டத்தில் பங்கேற்றாா் வர்த்தகம் புரிவதில் எளிமை மற்றும் இந்தியாவை முதலீட்டாளர் நட்பு நாடாக மாற்றுவது ஆகியவற்றில் உறுதிபாள முடிவுகளை மேற்கொண்டமைக்காக பிரதமர் திரு மோடிக்கு இவர்கள் பாராட்டு தெரிவித்தனர் இந்தியாவில் தங்கள் நிறுவனங்களின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த இந்த தொழில் தலைவர்கள் இந்தியாவின் திறன்மேம்பாடு டிஜிட்டல் இந்தியா இந்தியாவில் தயாரிப்போம் பகமை எரிசக்தி உள்ளிட்ட திட்டங்களுக்கான பரிந்துரைகளையும் முன் வைத்தனர் இவற்றுக்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் திரு மோடி கற்றுலா பிளாஸ்டிக் மறு கழற்சி கழிவு மேலாண்மை ஆகியவற்றில் மேம்பாடு குறித்து எடுத்துரைத்தார் இதர நாடுகளுடன் இணைந்து இந்தியாவின் தொடக்க நிலை தொழில்கள் மேடையை பயன்படுத்தி இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலகத்துக்கே பொதுவான ஊட்டச்சத்து கழிவு மேலாண்மை போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண முன் வருமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டாா் பிரதமர் திரு நரேந்திரமோடி நியூயார்க்கில் நேற்று பெல்ஜியம் பிரதமர் திரு சார்லஸ் மைக்கேலை சந்தித்துப் பேசினார் ஐ நா பொதுச் சபை அமர்வின்போது நடந்த இந்த சந்திப்பில் திரு சார்லஸ் மைக்கேல் ஐரோப்பிய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு மோடி பாராட்டு தெரிவித்தார்

இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூளியனுக்கும் இடையே பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் இருதரப்பு முதலீடு மற்றும் வர்த்தக உடன்பாடு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் நெருங்கிய ஒத்துழைப்பு பலதரப்பு நிறுவனங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து இவர்கள் பேசினார்கள்

பின்னர் பிரதமர் நியூசிலாந்து ஆர்மினியா எஸ்டோளியா ஆகிய நாடகளின் பிரதமர்களையும் சந்தித்து பேசினார் தமிழக கேரளா மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பங்கீடு தொடர்பாக முதலனமச்சர் நிலையிலான பேச்சுவார்த்தை நேற்று திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர் இதன் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர் இந்த பேச்சுவார்த்தை கமுகமாக நடைபெற்றதாக திரு எடப்பாடி பழனிகாமி கூறினார் முல்லைப் பெரியாறு பிரச்சினை குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் நதிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நல்ல தொடக்கமாக இந்த பேச்சுவார்த்தை அமைந்ததாக திரு பினராயி விஜயன் தெரிவித்தார் உலக முதலீட்டாளர்களும் வர்த்தகர்களும் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வரவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்தியா முதலீட்டாளர்களுக்கு மிகச் சிறந்த இலக்கு என்றும் கூட்டாக தொழில் செய்வதற்கு பொன்னான வாய்ப்பு என்றும் அவர் கூறினார் கடந்த இந்தாண்டுகளில் இந்தியாவின் விரைந்த வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய பிரதமர் அமெரிக்கா தொழிலதிபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொழிலதிபர்களின் விருப்பங்கள் இந்திய அரசின் கனவுகளுடன் ஒத்தப்போவதாகவும் இவை தொழில்நுட்ப திறனுடன் இணைந்து உலகத்தை மாற்றவல்லது என்று பிரதமர் கூறினார் டிஜிட்டல் இந்தியா தொடக்க நிலை நிறுவனங்கள் ஆகியன தமது அரசின் முன்னுரிமைகள் என்று கூறிய திரு மோடி தாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோத முதவீட்டு நடைமுறைகளை சீர்படுத்தி உற்பத்தியை பெருக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் எதிர்கால சந்ததியினருக்கு புதிய அடிப்படை வசதியை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த பிரதமர்

ஜனநாயகம் மக்கள் தொகை தேவை உறுதிப்பாடு ஆகியன இந்தியாவை முதலீட்டாளர்களுக்கு தனித்தன்மை வாய்ந்த இடமாக உருவாக்கியுள்ளது என்று திரு மோடி கூறினார் இந்த உரைக்கு பின்னர் பிரதமர் திரு மைக்கேல் புளும்பெர்குடன் சிறந்த ஆளுகையில் சமூக ஊடகங்களின் பங்கு பற்றி பேச்சுக்களை நடத்தினார்

இந்தியாவில் முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக இணைப்புகளை மேம்படுத்துவது ஆகியள இந்த பேச்சுக்களில் இடம் பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கூட்டத்திற்கு பின்னர் பிரதமர் வர்த்தக வட்டமேசை மாநாட்டில் கலந்துகொண்டாா்

நியூயார்க்கில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியப் புலனாய்வு துறையினர் தமது நாட்டுக்கு வந்து சோக்சியிடம் விசாரணை நடத்தலாம் என்று கூறினார் மெகுல் சோக்ஸ்கி இறுதியாக திருப்பி அனுப்பப்படுவார் என்பது உறுதி என்று கூறினார் இந்த ஊழல் வெளிவந்தவுடன் சோக்ஸ்கி இந்தியாவை விட்டு தப்பி வந்து ஆன்டிகுவா மற்றும் பார்புடா நாட்டின் குடியுரிமையை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வாரணாசிக்கும் மும்பைக்கும் இடையே டேராடுன் வழியாக வாரம் இரு முறை விமானப் போக்குவரத்தை நடத்த ஏர் இண்டியா முடிவு செய்துள்ளது

சர்வதேச பண நிதியம் ஐ எம் எஃப் ன் புதிய தலைவராக பல்கேரியா நாட்டின் க்ரிஸ்டாலினா ஜார்ஜியேவா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஐ எம் எஃப் ன் தலைவராக வளரும் நாடுகளைச் சேர்ந்த ஒருநபர் தெரிவு செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும்

இதனை பண்பலை ரெயின்போ மற்றும் கூடுதல் அலைவரிசைகளில் கேட்கலாம்